தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றும் வகையில் புதிய ளிசக்தி கொள்கை ஒன்று விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று திரு எடப்பாடி

தமிழக சட்டப்பேரவையிலிருந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி துணை தலைவர் திருமதி விஜயதாரணி இன்று வெளியேற்றப்பட்டார்

சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

எடப்பாடி

பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மாநகராட்சிகள் நகராட்சிகள்பேரூராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் குடிநீர் திட்டங்களில் குழாய்களை பதித்தல் மழையினால் சேதமடைந்த சாலைகளை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றார்

விஜயபாஸ்கர் தமிழகத்தில் அனைத்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளும் அரசின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டே நடப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

உறுப்புகள் தேவைப்படுவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த பின்னர் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படும் உடல்உறுப்புகள் நோயாளிகளின் பட்டியலுக்கு ஏற்றார்போல அந்தந்த அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் கூறினார்

இதிலும் முதலில் இந்திய நாட்டவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் அதற்கு பின்னர்தான் வெளிநாட்டு மக்களுக்கு உறுப்புகள் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

கேள்வி நேரத்தின்போது துணை கேள்விகள் கேட்பது தொடர்பாக பேரவை உறுப்பினர்கள் பலரும் தம்மை அணுகி கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக கூறினார்

பேரவை தொடங்கியதும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக கேள்வி நேரம் முடியவேண்டும் என்ற விதி உள்ளதால் பேரவை உறுப்பினர்களின் கோரிக்கை அடிப்படையிலேயே முடிந்தவரை அதனை நீட்டித்து அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார்

தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் பேரவை தலைவரின் தங்களுக்கு புரிந்திருப்பதாகவும் இதுதொடர்பாக அனைத்து கட்சிகளின் நிலை தலைவர்களையும் அழைத்து பேச வேண்டும் என்றும் கூறினார் இன்றைய அவை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தமது அறையில் இதுதொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று பேரவை தலைவர் தெரிவித்தார்

விஜயதரணி இன்று வெளியேற்றப்பட்டார் நேரமில்லா நேரத்தின்போது தமது தொகுதி தொடர்பான ஒரு பிரச்சனையை அவர் எழுப்ப முயன்றபோது பேரவை தலைவர் திரு

தனபால் இதுதொடர்பாக தற்போது விவாதிக்க இயலாது என்று கூறி அவரை அமருமாறு கேட்டுக்கொண்டார் திருமதி விஜயதரணி உட்கார மறுத்து தமக்கு வாய்ப்பு தரப்பட வேண்டும் என்றும் பேரவைத் தலைவரின் வேண்டுகோளை ஏற்க மறுத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவைத்தலைவரின் வேண்டுகோளை ஏற்க மறுத்ததாலும் அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி பேரவை தலைவரின் அதிகாரத்தை கேள்வி கேட்கும் வகையில் அவர் பேசியதாகவும் தெரிவித்து அவை காவலர்கள் அவரை உடனடியாக வெளியேற்ற பேரவை தலைவர் உத்தரவிட்டார்

கட்சி உறுப்பினர்மீது பேரவை தலைவர் ஒருதலைபட்சமாக தங்களகு நடந்துகொண்டதாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்தததற்கு போவை தலைவர் விளக்கம் அளித்தும் அதனை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேசிய பேரவைத் தலைவர் திருமதி விஜயதரணி நடந்துகொண்ட விதம் அவையின் மாண்பை குறைக்கும் செயல் என்றும் பலமுறை கேட்டுக்கொண்ட பின்னரும் தொடர்ந்து அவர் அவையின் கண்ணியத்தை மீறி நடந்துகொண்டதால் வேறு வழியின்றி அவரை வெளியேற்றதாகவும் கூறினார்

உறுப்பினர்கள் தம்மிடம் கொடுக்கும் கேள்விகளை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பிய பின்னர் முழுமையான பதில் கிடைத்ததும் அது தொடர்பாக பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார்